மத்திய அரசின் ஆதார் திட்டம் அரசியல் சாசனப்படி செல்லத்தக்கது என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி

அரசின் நலத்திட்டங்களுக்கு ஆதார் தேவையா என்பது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி தீபக்மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இருப்பினும் ஆதார் எண்ணை வங்கி கணக்குகளோடு இணைப்பது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது பள்ளி சேர்க்கைக்கு ஆதார் தேவையில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள நீதிமன்றம் ஆதார் அட்டை இல்லை என்ற காரணத்தால் எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த திட்டத்தின் பயன்களும் மறுக்கப்படக்கூடாது என்றும் அறிவித்துள்ளது

நம்பகத் தன்மையை பாதுகாப்பதற்கான போதுமான அம்சங்கள் ஆதார் திட்டத்தில் இருப்பதாக கூறிய நீதிமன்றம் எனவே போலி ஆதார் அட்டையை பெறுவது இயலாத காரியம் என்று தெரிவித்துள்ளது ஆதார் சட்டத்தில் தனிநபர் உரிமைக்கு எதிரான அம்சங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்த நீதிமன்றம் ஆதார் அட்டை தொடர்பான புள்ளியியல் பாதுகாப்பு அதிவிரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் நடைமுறைகளை என்றும் அறிவுறுத்தியுள்ளது முறைகேடாக குடியேறுபவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்க கூடாது என்று மத்திய அரசை அறிவுறுத்திய நீதிமன்றம் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களும் ஆதார் அட்டையை இணைக்க உரிமை கோரக்கூடாது என்று கூறியுள்ளது

தனித்துவமாக இருப்பதே ஆதாரின் அடிப்படை என்று எடுத்துரைத்துள்ள நீதிமன்றம் சிறப்பை விட தனித்துவம் நல்லது என்று கூறியுள்ளது ஆதார் பொதுநலத்தை சார்ந்தே இயங்குவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

சந்தோஷ்குமார் கேங்வா இன்று துவக்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்உற்பத்தி தயாரிப்பு கட்டமைப்பு சுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பிரிவுகளுக்கான பாதுகாப்பு திறன் விருதுகளை அமைச்சர் தொழிலாளர்களுக்கு வழங்கினார் மேலும் இத்தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு முறைகளுக்கான தரச்சான்றையும் அவர் அளித்தார்

றீபத் யசோ நாயக் நாளை மறுநாள் துவக்கி வைக்கிறார்

சித்த மருத்துவத்தை உலக அளவில் பிரபலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது

இதையொட்டி புதுடெல்லி இந்தியா கேட் புல்வெளியில் ராணுவத்தினரை கௌரவிக்கும் விழாவை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் துல்லிய தாக்குதல் தினத்தையொட்டி முப்படை வீரர்களை கௌரவிக்கும் வகையில் ஊடக கண்காட்சிகள் தேசபக்தி பாடல்கள் இசைப்பு பேரணிகள் போன்றவை நடைபெற உள்ளன

மேலும் தமிழகத்தில் மலையேற்றத்திற்கான ஒழுங்குமுறை விதிகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

இக்கூட்டத்தில் மலையேற்ற குழுவிற்கான அங்கீகாரம் பின்பற்ற வேண்டிய சட்டவிதிமுறைகள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது

செங்கோட்டையன் திரு

தங்கமணி திரு

ஜெயக்குமார் திரு

அன்பழகன் திரு

காமராஜ் திரு

சம்பத் உட்பட வனம் சுற்றுலா பேரிடர் மேலாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் துறை சார்ந்த பிரிவுகளின் உயர் அதிகாரிகள் கலந்துகொண்டனர்

சிவகங்கை மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்போர் பசுந்தீவன உற்பத்தி குறித்து மாவட்ட கால்நடை பராமரிப்பு துறையை அணுகி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு

இம்மாவட்டத்தில் மானியத்துடன் தீவன பயிர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இம்மாவட்டத்தில் நுண்ணீர் பாசனம் அமைப்பது உள்ளிட்ட வேளாண் தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற விரும்புவோர் தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டத்தில் புகையிலை பான்மசாலா ஆகியவற்றை உள்ளடக்க பொருட்களாக கொண்ட உணவுப்பொருட்களை விற்பனை செய்தால் வணிகர்களின் உணவு பாதுகாப்பு உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆட்சித்தலைவர் திரு அன்பழகன் எச்சரித்துள்ளார்

இந்திய சட்டஆணையத்தின் தலைவர் நீதிபதி பல்பீர்சிங் சௌஹான் தலைமை விருந்தினராக பங்கேற்று பட்டமளிப்பு உரை நிகழ்த்துகிறார்

துபாயில் நேற்று இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் வுநையில் முடிவடைந்தது